மாநில அரசுகள் மத்திய உதவிகளை முழுமையாகப் பயன்படுத்தி அனைத்து வீடுகளுக்கும் மின் இணைப்பு வழங்கும் இலக்கை எட்ட வேண்டும் என மத்திய மின்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் கேட்டுக் கொண்டுள்ளார்

பழனிச்சாமி இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார் புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தின் வருவாய் பிரிவில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் புதுவைக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து பெற்றால் தான் அமைச்சரவையின் முடிவுகளை உடனுக்குடன் அமல்படுத்த முடியும் என்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறி உள்ளார் மின் இணைப்பு மின்துறை தொடர்பான பல்வேறு திட்டங்களின் கீழ் மத்திய அரசால் வழங்கப்படும் நிதியை மா நில அரசுகள் முழுமையாக பயன்படுத்தி அனைத்து வீடுகளுக்கும் இவ்வாண்டு இறுதிக்குள் மின் இணைப்பு வழங்கும் இலக்கை எட்ட வேண்டும் என மத்திய மின்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் கேட்டுக் இன்று ஷிம்லாவில் மாநில மின்துறை அமைச்சர்கள் கொண்டுள்ளார் மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறை அமைச்சர்களின் மாநாட்டில் உரையாற்றிய அவர் ஒருங்கிணைந்த மின்சார மேம்பாட்டுத் திட்டம் தின்தயாள் உபாத்யாயா கிராம தோதி இட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் மத்திய அரசு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கிடு செய்வதை சுட்டிக்காட்டினார்

அண்மைக் காலங்களில் வரி செலுத்துவோர் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது நாட்டிற்கு நல்ல அறிகுறி என்றும் அவர் குறிப்பிட்டார்

அரவணைத்து செல்லும் சமூகமே உயர முடியும் என்று நிகழ்ச்சியில் பேசுகையில் திரு தர்மேந்திரபிரதான் கூறினார் மாற்றுத்திறனாளிகளை பொருனாதாரத்தின் முக்கிய நீரோட்டத்தில் ஒருங்கிணைக்க பிரதமர் திரு நரேந்திரமோடி சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகவும் பல்வேறு புதிய பிரிவுகளில் மாற்றுத்திறனாளிகளை இனம் கண்டு அரசுத் திட்டங்களின் கீழ் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மாற்றுத் திறனாளிகளுக்கு தேவையான வழங்குவதற்கு அப்பாற்பட்டு சமூதாயத்தில் கண்ணியமான இடம் பெற்றுத் தருவதே அரசின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார் அமைச்சர் திரு கெலோட் நிகழ்ச்சியில் பேசகையில் அரசுக் கட்டிடங்கள் மற்றும் பொது இடங்கள் மட்டுமின்றி இணையதளங்களிலும் மாற்றுத் திறனாளிக்கு ஏற்ற வசதிகளை நிறுவ மத்திய அரசு மாநிலங்களுக்கு நிதி உதவி வழங்கி வருவதைச் சுட்டிக்காட்டினார்

தேவையான எல்லா வசதிகளையும் உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஓபி ராவத் வலியுறுத்தி உள்ளார் இன்று புதுடெல்லியில் மாற்றுத்திறனாளிகளும் அணுகுவதற்கு ஏற்ற தேர்தல் நடைமுறைகள் என்பது பற்றிய தேசிய ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வாக்குச்சாவடிகள் மட்டுமின்றி தேர்தல் தொடர்பான தகவல் தொடர்பு உள்ளிட்ட அம்சங்களையும் மாற்றுத்திறனாளிகளின் பயன்பாட்டிற்கு ஏற்றதாக மாற்ற தேர்தல் ஆணையம் முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார் தேர்தல் முறைகேடுகளை உடனுக்குடன் ஆணையத்திற்கு தெரிவிப்பதற்கான சி விஜில் மொபைல் செயலியும் இந்நிகழ்ச்சியின் போது வெளியிடப்பட்டது தேர்தலின் போது பணபலம் மற்றும் ஆன் பலத்தின் தவறான பயன்பாடு குறித்து தகவல் கொடுப்பவர்கள் பற்றிய விவரங்கள் ரகசியமாக பராமரிக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்தார்

இந்திய கென்ய உறவுகளில் ஏற்பட்டுள்ள அண்மைக்கால முன்னேற்றம் குறித்தும் பரஸ்பர அக்கறை உள்ள பல்வேறு சர்வதேச பிரச்சனைகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது

இத்தட்டம் நிறுத்தப்படாமல் வழக்கமான நடைமுறையாக மாற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இன்று சட்டமன்றத்தில் துணை நிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களை முடித்து வைத்துப் பேசிய அவர் ஆந்திர மற்றும் பிகார் அரசுகளைப் போல தாங்களும் புதுவைக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து கோரி வருவதாக தெரிவித்தார் ஆந்திரத்திற்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்க ஒருகட்டத்தில் மத்திய அரசு ஒப்புக்கொண்டதே உண்மை என்றும் அவர் கூறினார் சிறப்பு மாநில அந்தஸ்து கோரிக்கை குறித்து ஒருமித்த கருத்து ஏற்படுத்த அனைத்து கட்சி தலைவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டுக் கூட்டம் ஒன்றை நடத்தலாம் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கு பதிலாக மாநில அந்தஸ்து கோரி சட்டமன்றத்தில் திர்மானம் நிறைவேற்றலாம் என்று அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் குறுக்கிட்டுப் பேசுகையில் கூறினார்

பின்னர் துணை நிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் குரல் ஓட்டு மூலம் நிறைவேற்றப்பட்டது

இன்று சட்டமன்றத்தில் துணை நிலை ஆளுநரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களை முடித்து வைத்துப் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் பல்வேறு தரப்புகளின் இடையூறுகளையும் நிதி பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சனைகளையும் மீறி புதுவை அரசு மக்கள் நலத் திட்டங்களை நல்ல முறையில் செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார்

புதுவையில் அதிகாரிகள் மீதான கட்டுப்பாடு துணை நிலை ஆளுநரின் கையில் தான் இருப்பதாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்கள் மதிப்பதில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் சாசன் கெமிக்கல் நிறுவனம் குறித்து திரு அன்பழகன் வெளியிட்ட சில கருத்துக்களை முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினர் திரு அசோக் ஆனந்த் குறுக்கிட்டு மறுத்ததால் அவையில் அமளி ஏற்பட்டது இந்நிறுவனம் குறித்து திரு அசோக் ஆனந்த போலி புகார் கொடுத்ததாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறியதை ஆதரித்தும் எதிர்த்தும் பல்வேறு உறுப்பினர்கள் பேசினர் துணை சபாநாயகர் திரு சிவக்கொழுந்து அப்போது அவையை நடத்திக் கொண்டிருந்த நிலையில் பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் உடனடியாக அவைக்கு வந்து உறுப்பினர்களிடையே அமைதி ஏற்படுத்தனார் திரு அசோக் ஆனந்த உள்ளிட்ட உறுப்பினர்களும் விவாதங்களில் பங்கேற்றுப் பேசினர்

இன்று சட்டமன்றத்தில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் திரு அசோக் ஆனந்த் பூத்யநேரத்தில் பேசிய போது குறுக்கிட்டுப் பேசிய அமைச்சர் கட்டண வதல் குறித்து பத்திரிக்கைகளில் செய்தி வெளியான உடனேயே மறுப்பு அறிக்கை வெளியிடுமாறு மின்துறை செயலரை தாம் அறிவுறுத்திய போதிலும் ஏனோ தாமதமாகி விட்டதாக கூறினார்

முன்னதாக துணை நிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் திர்மானம் மீதான விவாதங்களின் போதும் இதே பிரச்சனை தொடர்பாக அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது துணை நிலை ஆளுநரின் தலையீட்டினால் அதிக தொகை ஒன்றும் வதலாகவில்லை என்று அமைச்சர் திரு கமலக் கண்ணன் கூறினார்

முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த மசோதாவை உறுப்பினர்கள் குரல் ஓட்டு மூலம் ஏகமனதாக நிறைவேற்றினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பள உயர்வு உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது

புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தின் வருவாய் பிரிவில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் புதுவைக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து பெற்றால் தான் அமைச்சரவையின் முடிவுகளை உடனுக்குடன் அமல்படுத்த முடியும் என்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறி உள்ளார்